குடிமராமத்துப் பணிகள் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து தங்கப்பதக்கம் வென்று வரலாற்றுச் சாதனை படைத்தார்

கைப்பற்றினார் இனி விரிவான செய்திகள் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார்

இவற்றை உகந்த வகையில் அதற்ற நீங்கள் முன் வர வேண்டும் தேசிய விளையாட்டு தினம் வரும் வியாழக்கிழமை கடைபிடிக்கப்படுவதையொட்டி உடல் உறுதி இந்தியா இயக்கம் தொடங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்தார்

இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நாடுமுழுவதம் பிட் இந்தியா முமெண்ட் உடல் உறுதிவாய்ந்த இந்தியா என்ற இயக்கத்தை தொடங்க நாம் உடல் உறுதியோடு இருந்து தேசத்திற்கு உரம் ஊட்டுவது குழந்தைகள் பெரியவர்கள் இளைஞர்கள் பெண்கள் என அனைவருக்காகவும் இந்த சுவாரஸியமான இயக்கம் நடைபெறும் இது உங்களுடையதாக இருக்கும் ஆனால் அவற்றின் நுனுக்கமான விஷயங்கள் பற்றிடநான் இன்று ஏதும் கூறப்போவதில்லை

புலிகள் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற இலக்கினை முன்கூட்டியே நாம் எட்டியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார்

இதில் உலகில் குறைந்துடவரும் புலிகளின் எண்ணிக்கை குறித்துடகவலை தெரிவிக்கப்பட்டது

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அருண்ஜேட்லியின் இறுதிச் சுடங்குகள் இன்று புதுதில்லியில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெற்றன குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி அக்கட்சியின் தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா மற்றும் மூத்த நிர்வாகிகள் மத்திய அமைச்சர்கள் பலர் இதில் பங்கேற்றனர் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொண்டனர் முன்னதாக பிஜேபி தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அருண்ஜேட்லியின் உடலுக்கு ஏராளமானோர் மலரஞ்சலி செலுத்தினர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு தங்கமணி பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை கவுந்தரராஜன் ஆகியோர் அருண்ஜேட்லி உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர் பிஜேபி தலைமையகத்திலிருந்து பின்னர் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சுடங்கு நடைபெறும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது தீவிரவாதிகள் ஊடுருவியுள்ளதாக கிடைத்த உளவுத் தகவலின் அடிப்படையில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னெச்சரிக்கையாகத்தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மூன்றாவது நாளாக இன்றும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் கோவையில் சந்தேகத்தின் பேரில் மூன்று பேரிடம் புலனாய்வுப் பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேரளாவைச் சேர்ந்த இருவர் மற்றும் கோவையைச் சேர்ந்த ஒருவர் என இவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிமராமத்துப் பணிகள் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நீர்மேலாண்மை தொடர்பான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

கூடுதலாக ஐந்து வட்சம் பேருக்கு ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மக்களின் குறைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்ய உயர் முன்னுரினம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வங்கி முறைகேடுகளை ஆய்வு செய்வதற்காக ஆலோசனை வாரியம் ஒன்றை மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது

நாட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் புத்துயிர் அளிப்பதற்காக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு அறிவித்துள்ள திட்டங்கள் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிக்கும் என்றார் தமிழகத்தில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு இன்று நடைபெற்றது

இதன்காரணமாக சுற்றுலாப் பயணிகள் உற்சாகத்துடன் பரிசல் பயணம் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் அதிகாரிகளை வைத்து ஆய்வு செய்த பின் கோத்திக்கவ்பாறை என்ற இடத்தில் பாதுகாப்பாக பரிசல் இயக்க அமைதி அளித்துள்ளது மாவட்டக் செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிமராமத்துப் பணிகளை மாநில அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் இன்று ஆய்வு செய்தார்

கொடைக்கானலில் குறிஞ்சி நாள் விழா குறிஞ்சி பூக்கும் ஆண்டு பொறிக்கப்பட்ட விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் இன்று வெளியிடப்பட்டது

தமிழகத்தில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வங்கக் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் இன்றும் நாளையும் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து தங்கப்பதக்கம் வென்று வரலாற்றுச் சாதனை படைத்தார்

உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையையும் பி வி சிந்து படைத்தார்

உமேஷ் வெண்கலப் பதக்கம் வென்றார்